நிறைவு அமர்வில் இன்றுமாலைபிரதமர் திருநரேந்திரமோடிஉரையாற்றுகிறார்

இன்றுகுடியரசுத் துணைத் தலைவர் திருஎம் வெங்கையநாயுடு உரையாற்றுகிறார் சைப்ரஸ் பல்கேரியா செக் குடியரசுஆகியநாடுகளில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த்

ஜோகோவிச்சும் ஜூவான் மார்டீனும் மோதுகின்றனர் இனிவிரிவானசெய்திகள் பிஜேபிதேசியசெயற்குழுவின் இரண்டாவதுநாள் கூட்டம் புதுதில்லியில் இன்றுதொடங்கிநடைபெற்றுவருகிறது இந்தக் கூட்டத்தில் பிரதமர் திருநரேந்திரமோடி கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா நிதியமைச்சர் திருஅருண்ஜேட்லி கட்சியின் மூத்ததலைவர் திருஎல் கேஅத்வானி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் இவர்கள் தவிர அனைத்துமாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முக்கியதலைவர்களும் கட்சிநிர்வாகிகளும் கலந்துகொண்டுள்ளனர்

மத்தியஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்தத் தீர்மானத்தைசமர்ப்பித்தார் இன்றுமாலைநடைபெறும் நிறைவு அமர்வில் பிரதமர் திருநரேந்திரமோடிஉரையாற்றுவார் இதைத் தொடர்ந்து பிஜேபிதேசியசெயற்குழுகூட்டத்தின் முடிவுகள் குறித்து இன்றபிற்பகல் கட்சியின் மூத்ததலைவரும்

சைப்ரஸ் பல்கேரியா செக் குடியரசுஆகியநாடுகளில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் மேற்கொண்டபயணம் இந்தநாடுகளுடன் இந்தியாவின் உறவுகளைவலுப்படுத்தியுள்ளதுஎன்றுவெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவரின் பயணம் குறித்துசெய்தியாளர்களிடம் பேசியவெளியுறவு அமைச்சகத்தின் மேற்குபிரிவு செயவாளர் திரு

இந்தியமரபு இருநாடுகளிடமும் ஒருங்கிணைப்பைஏற்படுத்தியுள்ளதுஎன்றுஅப்போதுஅவர் கூறினார்

திருராம்நாத் கோவிந்த் இன்றுபிற்பகல் செக் குடியரசில் இருந்து புதுதில்லி புறப்படும் முன் பிராக் நகரில் உள்ளதாக்குரோவா பூங்காவில் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் சிலைக்குமலரஞ்சலிசெலுத்துவார் அமெரிக்காவின் சிகாகோநகரில் நடைபெறும் உலக இந்துசமயமாநாட்டின் இன்றையநிறைவு நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு

வெங்கையநாயுடு உரையாற்றுவார்

இந்தமாநாட்டுக்கு இடையேபல்வேறுநாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்தவிவாதங்களில் திரு வெங்கையநாயுடு பங்கேற்பார் என்றுஅவருடன் சென்றுள்ளஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெரிக்காவில் உள்ள இந்தியவம்சாவளியினர் கங்களின் கலாச்சாரமற்றம் ஆன்மீகவேர்களைமறந்துவிடாமல் புதியமற்றும் எழுச்சிமிகு இந்தியாவைஉருவாக்க பங்களிக்கவேண்டும் என்றுகுடியரசுத் துணைத் தலைவர் திருவெங்கையநாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

ஒட்டுமொத்தஉலகத்தையும் ஒரேகுடும்பமாககருதும் இந்தியாவின் மாண்புகளையும் நப்பிக்கைகளையும் பகிர்ந்துகொள்ளவேண்டும் என்றார் உலகின் தலைநகர் இந்தியாஎன்றுகுறிப்பிட்டஅவர் ஆன்மீகத் நீடித்துவரும் தொன்மையானநாகரீகங்களில் ஒன்றாக இந்தியாவிளங்குகிறதுஎன்றும் கூறினார் பூஜ்யத்திலிருந்துயோகாவரைபல்வேறுதுறைகளில் பல நூற்றாண்டுகளாக புதியகண்டுபிடிப்புகளைஉருவாக்குவதில் இந்தியாவின் பங்களிப்பு மதிப்பிடமுடியாததுஎன்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் அமெரிக்காவில் உள்ளதெலுங்கு சமூகத்தினர் பல்வேறுதுறைகளில் உயர் பொறுப்புகளில் இருப்பதைகட்டிக்காட்டியதிருவெங்கையநாயுடு

தங்களின் வெற்றிக்குகாரணமானஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் இருப்பினும் சொந்தகிராமத்தையும் தாய்மொழியையும் மறந்துவிடக் தாய்நாட்டையும் கூடாதுஎன்றும் அவர் அறிவுறுத்தினார் எழுத்தறிவின்மையைபோக்கும் நாட்டில் முயற்சியில் குழந்தைகளுக்குமுக்கியபங்குஉள்ளதாகமத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

படிக்ககற்றுத்தரவேண்டும் எனகேட்டுக் கொண்டார் எதிர்காலத்தில் நாட்டில் அனைவரும் கல்வியறிவு பெறுவதற்கு இணைந்துசெயல்படவேண்டியதுஅவசியம் என்றும்அவர் தெரிவித்தார்

முன்னேறவிரும்பும் மாவட்டங்கள் மீதானகவனத்துடன் நல்லநிர்வாகம் என்பதுபற்றியமண்டலஅளவிவான இரண்டுநாள் மாநாட்டிற்குமத்தியஊழியர் நலன் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சகம் ஏற்பாடுசெய்துள்ளது மத்தியப் பிரதேசதலைநகர் போபாலில் நாளை இந்தமாநாடுதொடங்குகிறது

மேலும் மின்னணுநிர்வாகம் வெளிப்படைத்தன்மை பொறுப்பேற்கும் தன்மைஆகியவற்றின் மூலம் பொதுமக்களுக்கானசேவைவழங்குவதைமேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் பிரதமமந்திரிகரக்ஷா பீமாயோஜனாஎனப்படும் விபத்துகாப்பீட்டுதிட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது

எளியகுடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் விபத்தில் இறந்துவிட்டால் உதவிக்கரம் நீட்டுவதாக இந்தகாப்பீட்டுத் திட்டம் உள்ளது இதுகுறித்துமாவட்டமுன்னோடி வங்கிமேலாளர் உதயகுமார் பயனாளிகள் அழகேசன் மாதையன் ஆகியோர் தெரிவித்தகருத்துக்கள்

பல்வேறுநாடுகளின் பொருளாதாரதடைகள் காரணமாககண்டம் விட்டுகண்டம் தாவும் அணுஆயுத ஏவுகணைகள் இந்தஅணிவகுப்பில் இடம்பெறவில்லை இருப்பினும் குறைந்த தூரத்திற்குசெலுத்தும் ஏவுகணைகள் இடம்பெற்றிருந்தன

அத்சமாநகரில் ஏற்பட்டநிலச்சரிவுகளில் வீடுகளின் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருப்போரைமீட்கும் பணிகள் நடைபெற்றுவருகின்றன ஹொக்காய்டோதீவின் முக்கியநகரமாகவும் நிலநடுக்கத்தால் கடுமையாகபாதிக்கப்பட்டதாகவும் உள்ளசுப்போரோபகுதியை ஜப்பான் பிரதமர் திரு ஷின்சோஅபேபார்வையிட்டார் அமெரிக்கடுபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப்போட்டி இன்றுநடைபெறுகிறது இதில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் அர்ஜென்டனாவின் ஜுவான் மார்டீனைஎதிர்கொள்கிறார்

வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இரன்டுநாள் அரகமுறைப் பயணமாகவரும் வியாழக்கிழமை ரஷ்யா செல்கிறார்